முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

வடகிழக்கு வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று கன மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

வேணுகோபால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கே

ராகேஷ் உள்ளிட்டோர் இவ்விரு மசோதாக்களும் அவையின் தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர்

அத்தியாவசியப்பொருட்கள் சட்ட திருத்த மசோதா பின்னர் தனியாக தாக்கல் செய்யப்படும் என்று திரு தோமர் கூறினார்

அவருக்கு மாநிலங்களவை தலைவர் திரு

எடப்பாடி கே

சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திருச்சியில் உள்ள நியாய விலைக்கடைகள்மூலம் இத்திட்டம் தொடங்கப்பட உள்ளது

தமிழக ஊராட்சி நிர்வாகத்தில் தகவல் மற்றும் தொழில்நுட்ப முறைகளை திறம்பட செயல்படுத்தியமைக்காக கடந்த ஆண்டிற்கான மின் ஆளுமை விருது தமிழகத்திற்கு மத்தியஅரசால் வழங்கப்பட்டுள்ளது இதன்படி மத்தியஅரசின் தீன் தயாள் உபாத்யாயா ஊராட்சிகளை வலிமைப்படுத்தும் விருதுகளின்கீழ் சிறந்த மாவட்ட உளராட்சி விருது தருமபுரி மாவட்டத்திற்கும் வட்டார ஊராட்சி விருது சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஊராட்சி முதலமைச்சர்

ஊரகப்பகுதி மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியமைக்கான நானாஜி தேஷ்முக் ராஷ்ட்ரிய கவுரவ கிராமசபை விருது கள்ளக்குறிச்சி மாவட்டம் களவனூர் கிராம ஊராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்திற்கு ஸ்கோச் தங்க விருது மற்றும் கல்குவாரிகளை சேமிப்பு நீர் தேக்கங்களாக மாற்றிய திட்டத்திற்காக தேசிய நீர் புதுமை விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன இவ்விருதுகளை பெற்ற மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் திரு

வேலுமணி முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றார்

எடப்பாடி கே

வனம் மற்றும் மலைப்பகுதிகளில் வசிப்பவர்களுக்கும் அத்தியாவசியப் பொருட்கள் சென்றடையவேண்டும் என்ற நோக்கில் இத்தகைய நகரும் நியாய விலைக்கடைகள் அமைக்கப்பட உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது

அன்பழகன் தமிழகத்தில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளைப் பூர்த்திசெய்ய அரசு பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

ஆன்லைன்மூலம் குடும்ப அட்டை கோரி விண்ணப்பிக்கும் தகுதியுடைய அனைவருக்கும் உடனடியாக குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

இதனையடுத்து அன்றையதினம் தரிசனம் செய்த அனைவரும் தாமாகவே முன்வந்து கோவிட் பரிசோதனை செய்துகொள்ள வேண்டுமென மாவட்ட சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது

நாகை மாவட்டத்தில் கோழி அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் அவற்றைப் பராமரிக்க இலவசமாக குடற்புழு நீக்க மற்றும் தடுப்பூசிகள் வழங்கப்படுவதாகவும் தகுதியுடைய கோழி வளர்ப்போர் கால்நடை உதவி மருத்துவரை அணுகி விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு

வானிலை வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

டென்னிஸ் ரோமில் நடைபெறும் இத்தாலியன் ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் அரையிறுதி ஆட்டங்களில் இன்று ருமேனியாவின் ஸைமனோ ஹெலப் ஸ்பெயினின் முகுருஸாவையும் மற்றொரு ஆட்டத்தில் செக் குடியரசின் கரோலினா பிளிஸ்கோவா சக நாட்டு வீராங்கணை மார்கெட்டா வேண்ட்ருஸோவாவை எதிர்கொள்கின்றனர்